தேசிய நலனை முன்வைத்து மக்களின் விருப்பங்களையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் தேவையான சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றுவதை அரசியல் சாசனம் எதிர்பார்ப்பதாக அவர் எடுத்துரைத்தார்

ளிசக்தி சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி நம்நாடு முன்னேறிச் செல்வதாகவும் அவர் கூறினார் முப்படை தலைவர் பதவி உருவாக்கப்பட்டதும் ராணுவ விவகாரங்களுக்கென தனித்துறை ஏற்படுத்தப்பட்டதையும் குடியரசு தலைவர் பாராட்டினார்

இதனை தொடர்ந்து மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது

புதுதில்லியில் அண்மையில் நடைபெற்ற ஸ்காச் விருது வழங்கும் விழாவில் சிறப்பான வேளாண் பொறியியல் பணிகளுக்காக ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஸ்காச் வெள்ளி விருதுகளை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு இரா துரைக்கண்ணு முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார்

முன்னதாக இன்றுகாலைமுதல் தெற்கு ரயில்வேயின் பாதுகாப்பு ஆணையர் திரு மனோகரன் தலைமையிலான குழுவினர் தஞ்சை நீடாமங்கலம் கொடராச்சேரி வழியாக திருவாரூர் வரை அனைத்து ரயில் நிலையங்களிலும் இறங்கி பாதுகாப்பு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் ஒய்வூதியரார்கள் வங்கி ஓய்வூதியதாரர்கள் வங்கிகளுக்கு சமர்ப்பிக்கும் வாழ்நாள் சான்றிதழை அவர்கள் வீட்டிலேயே சென்று பெற்றுக்கொள்ளும் படி வங்கிகளுக்கு மத்தியஅரசு அறிவுறுத்தியுள்ளது

முன்னதாக டாஸ் வென்ற நியூசிலாந்து இந்தியாவை முதலில் பேட் செய்ய பணித்தது

இப்போட்டியில் வெற்றி பெறுபவர் இறுதி போட்டியில் செர்பியாவின் நொவோக் ஜோகோவிச் ஐ எதிர்கொள்வார் நாளை நடைபெறும் மகளிர் இற்றையர் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் சோ